பேருந்து

முறையை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிர்ணயித்துள்ளது

ஈரோடு மாவட்டம் பவானியில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் நாளை பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக சத்து மாத்திரைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார்

புதுதில்லியில் நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின்போது மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சர் சமர்ப்பிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அமைச்சர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க திட்டமிட்டுள்ளார்

கிராமப்புற மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாநில அரசு உடனுக்குடன் மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு அரசு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் குமாரபாளையம் திருச்செங்கோடு

மாற்றுத் திறனாளிகள் சுயமாக பணிபுரிவதற்கும் சுய தொழில் செய்வதற்கும் அரசு பல்வேறு நிதி உதவிகளை அளித்து வருவதாக சுட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத் திறனாளிகள் சிறு தொழில் கூடத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மாற்றுத் திறனாளிகள் தொழில் தொடங்குவதற்கு தேவையான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் மகளிருக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் திமுக ஆட்சியில் மகளி் சுய உதவிக்குழக்கள் தொடங்கப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தரும்புரி மாவட்டம் கும்மனூரில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் தொழில் தொடங்க ஏதுவாக கழல் நிதி வங்கிக் கடன் மற்றும் மானிய உதவிகள் வழங்கப்பட்டதாக கூறினார்

கல்பாக்கம் அனுமின் நிலையத்தில் தொழில்நுட்பப் பணியிடங்கள் அனைத்தையும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்ப மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு மத்திய அரசிடம் இதுகுறித்து வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் பேருந்து ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் நகரங்களுக்கான அதிநவீள போக்குவரத்து முறையை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளா் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்டப் பணிகள் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பேசினார் மக்களின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் நிறைபேற்றப்படுவதாகவும் அவர் கூறினார்

இந்த மெட்ரோ திட்டங்கள் சுற்றுக்சூழலுக்கு உகந்த பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பயணம் செய்யும் திட்டமாக இருக்கும் என்று திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டாள்

கன்னியாகுமரி முதல் வாகா எல்லை வரை பாதுகாப்பான வேகத்தில் வாகனங்களை இயக்கி தேசிய சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கான பயணமும் இன்று தொடங்கியது தமிழகத்திலும் சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அரியலூரில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் தொடங்கி வைத்து தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களுக்கு ரோஜா பூ கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

சென்னை மெரிளா கடற்கரையில் கடைகள் அமைக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து

தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு தொகையுடன் உரிய இழப்பீடும் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் கூறியுள்ளார்

அத்துடன் இன்றைய ஆட்டம் முடிவுக்கு வந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது